இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் நேற்று உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

ஒடிஷாவில் பட்டுகுரா சட்டமன்றத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் பெட் பிரகாஷ் அகர்வால் மரணமடைந்ததை தொடர்ந்து அங்கு தேர்தல் தள்ளிவைக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் அத்தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிடவிருந்த தற்போதைய சுட்டமன்ற உறுப்பினர் பெட் பிரகாஷ் அகர்வால் உடல்நலக் குறைவால் திடீர் மரணமடைந்தார்

அங்கு அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெறுவதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று மகாராஷ்டிராவின் நந்தர்ப்பூரில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் துலே தொகுதி பிஜேபி வேட்பாளர் திரு சுபாஸ் பாம்ரே நந்தர்ப்பூர் வேட்பாளர் திரு ஹீனா கெவிட் ஆகியோரை ஆதரித்து பிரதமர் பிரச்சாரம் செய்யவுள்ளார் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் மற்றும் சிவசேனா உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் மேற்குவங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது த்ரிணமூல் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா இன்று அம்மாநிலத்தின் பல இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தும் மேற்குவங்கத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அங்கு மால்டா வடக்கு மால்டா தெற்கு பலோர்காட் ஜங்கிப்பூர் மற்றும் முர்சிதாபாத் ஆகிய தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

திருச்சியை அடுத்துள்ள துறையூரில் சித்ரா பவுர்ணமியை முன்னிட்டு கோயில் நடந்த பிடிக்காசு வழங்கும் விழாவில் நூற்றுக்கணக்காள பக்தர்கள் திரண்டனர்

உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு வட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்ற தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்க தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இந்தியாவைச் சேர்ந்த திரு கப்ரமணியன் மற்றும் திரு ஜெய்ராம் ஆகியோர் காயமடைந்து சிகிச்சைப்பெற்று வருகின்றனர் ாஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தளை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சி தெரிவித்துள்ள அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா பாதிக்கப்பட்ட பகுதகளில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கே கூறியுள்ளார்

இந்த தொடர் குண்டுவெடிப்பு சும்பவத்தால் வதந்தி பரவாமல் தடுப்பதற்காக சமூக வலைதளங்களின் பயன்பாட்டிற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது இலங்கை முழுமைக்கும் நேற்று மாலை ஆறு மணி முதல் ஊடரங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனாமற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கேஆகியோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் இலங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பயங்கரவாதத்தால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ளவும் அந்நாட்டிற்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்யத் தயராக உள்ளதாக திரு மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷாவும் இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து உறுதியாள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா குவராஜ் இவங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு திலக் மரப்பணாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்தியா மனிதாபிமானத்துடன் உதவிகளை செய்யத் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் மருத்துவக் குழுக்களை உடனடியாக அனுப்புவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக அவர் வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் தாம் இலங்கையில் உள்ள இந்திய தூதரிடம் தொடர்பு கொண்டு நிலைமைகளை கேட்டறிந்ததாக கூறியிருந்தார் இலங்கை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்த தாக்குதல் மிகவும் கொடுரமானது என்றும் இத்தருணத்தில் இலங்கைக்கு உதவ அமெரிக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து பிரதமர் திருமதி ஜெசிந்தா ஆர்டன் தமது நாடு பிரிவினைவாதத்தை அடியோடி எதிர்ப்பதாகவும் மதம் மற்றும் வழிபாட்டிற்கு முழு சுதந்திரம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் கூறுகையில் சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து ஜெர்மனி துருக்கி வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களும் இவங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்தை கண்டித்துள்ளனர்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி சென்ளை அணியை கடைசி பந்தில் ஒரு ரன் வித்தியாசத்தில் வென்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சென்ளை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது

ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணியை தில்வி அணி எதிர்கொள்கிறது